எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

தலைப்புச் செய்திகள் நாட்டின் கோவிட் நிலவரம் குறித்து பிரதமர் திரு

டெல்லியில் இன்று முதல் ஒருவார காலத்திற்கு முழு ஊரடங்கை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

நாட்டின் கோவிட் நிலவரம் குறித்து பிரதமர் திரு

நாட்டில் தேவைப்படும் ஒவ்வொருவருக்கும் ஆக்ஸிஜன் சிலிண்டர் வழங்கப்படும் என்று அவர் உறுதி அளித்தார்

இன்னும் சற்று நேரத்தில் மருந்து தயாரிக்கும் நிறுவனப் பிரதிநிதிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த உள்ளார் டெல்லியில் கொரோனா தொற்று வேகமாக பரவத் தொடங்கியதை அடுத்து அம்மாநில அரசு இன்று முதல் ஒருவார காலத்திற்கு முழு ஊரடங்கை அறிவித்துள்ளது இதுகுறித்து அம்மாநில துணை நிலை ஆளுனர் திரு அனில் பைஜலுடன் அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆலோசனை நடத்தினார் பின்னர் இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்ட அவர் இந்த ஒருவார கால ஊரடங்கின் மூலம் கொரோனா தொற்றின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறினார்

புதுச்சேரியில் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக இந்நோய் தொற்று பரவாமல் தடுக்க பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா தொற்றைத் தடுக்க மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

அருண் கேட்டுக் கொண்டார்

ஞாயிற்று கிழமைகளில் முழு ஊரடங்கு நடைமுறைப் படுத்தப்படுவதால் அன்றைய தினம் பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான விதிமுறைகளைப் பின்பற்றி பயணம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் விரைவுப் பேருந்துகளில் முன்பதிவு செய்துள்ள பயணிகள் இதற்கு ஏற்றாற்போல் மாற்று ஏற்பாடு செய்யவும் அறிவுறுத்தப் பட்டுள்ளது

ஏம்பலம் செல்வம் கூறியுள்ளார் தேர்தல் துறையின் இந்த புதிய அறிவிப்பால் கால தாமதமாக முடிவுகளை அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக கட்சி சார்பில் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுர்பீர் சிங்கை சந்தித்து மனு கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குடல் இறக்கப் பிரச்சனை காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்தப் போட்டியைக் காண பொதுமக்களுக்கு அனுமதியில்லை

நீலகிரி கோவை திருப்பூர் மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்களின் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் கோவிட் நிலவரம் குறித்து பிரதமர் திரு

டெல்லியில் இன்று முதல் ஒருவார காலத்திற்கு முழு ஊரடங்கை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது